உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தியது உட்பட இந்தியா நடப்பாண்டில் பல்வேறு சாதனைகளை படைத்ததாக அவர் கூறினார்

விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க மத்திய அரசிடம் உரிய இழப்பீடு பெற்றுத்தர மாநில அரசு தயாராக உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு

சபையின் புவிகாவலர் விருது இந்தியாவிற்கு கிடைத்தது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை நடப்பாண்டில் இந்தியா படைத்துள்ளதாக பிரதமா் திரு

ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பாராஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய விளையாட்டு வீரர்கள் ஏராளமான பதக்கங்களை வென்றதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் ஸ்டாா்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களில் ஏராளமான இளைஞா்கள் இணைந்து தொழில் முனைவோராக உருவாகி வருவதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் இவர்களது சாதனைகளை இணையதளம் மூலம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இம்மாதம் சென்னையில் உயிரிழந்த மக்கள் மருத்துவர் டாக்டர் ஜெயச்சந்திரன் மருத்துவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்ததாக நினைவு கூர்ந்தார் டாக்டர் ஜெயச்சந்திரன் நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்க மிகக்குறைந்த கட்டணமே வசூலித்ததாக பிரதமர் கூறினார்

ஒவ்வொரு மாநிலங்களிலும் கொண்டாடப்படும் விழாக்கள் குறித்த புகைப்படங்களை இணையதளங்களில் பகிர்ந்து கொள்வதன் மூலம் விழாக்கள் குறித்த தகவல்கள் அனைவரையும் சென்றடையும் என்றார் கும்ப மேளா விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை எடுத்துரைத்த பிரதமர் மேளாவின் போது தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார் தேசப்பற்று மற்றும் ஒருங்கிணைப்பிற்கு கும்ப மேளா வழிவகை செய்யும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய உணவுப்பாதுகாப்பு ஆணையத்தின் ஆரோக்கிய பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு இந்நிகழ்ச்சிகள் மூலம் சரியான உணவு உட்கொள்ளுதல் குறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார்

நரேந்திரமோடி இன்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்

இளைஞா்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மாணாக்கருக்கு கல்வி முதியோருக்கு சுகாதார சேவைகள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உறுதிசெய்வதற்கு அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார்

அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஸ்டார்ட் அப் கொள்கைகளையும் பிரதமர் வெளியிடுகிறார் முக்தார் அப்பாஸ் நக்வி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மாணாக்கரின் கல்வி மற்றும் சமூக ரீதியான வளர்ச்சிக்கு அதிக அளவில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கேட்டுக்கொண்டுள்ளார்

கல்வி ஊக்கத்தொகை நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின்கீழ் மாணாக்கரின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

நாமக்கல்லில் மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி டாக்டர் வீ சரோஜா ஆகியோர் தலைமையில் நாளை இக்கூட்டம் நடைபெற உள்ளது

தங்கமணி விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க மத்திய அரசிடம் உரிய இழப்பீடு பெற்றுத்தர மாநில அரசு தயாராக உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சா் திரு

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டீஸ்கட்டிலிருந்து ஆந்திரா வரை உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

காமராஜ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக்கழகத்தின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தேவைப்படும் இடங்களில் அமைக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார்

மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் குடும்ப அட்டைதாரா்களுக்கு இலவச வேட்டி சேலைகளையும் அமைச்சா் வழங்கினாா்

தொற்றுள்ள ரத்தம் செலுத்தப்பட்ட சாத்தூரைச் சோ்ந்த கா்ப்பிணி பெண்ணிந்கு அளித்து வரும் சிகிச்சை குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஐவர் குழு விசாரணை நடத்தி வருகிறது கர்ப்பிணி பெண்ணின் உடல்நிலை குறித்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை டின் டாக்டர் சண்முகசுந்தரம் பேசுகையில்

இதனிடையே ரத்த தானம் செய்த கமுதியைச் சேர்ந்த இளைஞர் தற்கொலை செய்ய முயன்ற பின் அளித்த சிகிச்சை பலனின்றி இன்றுகாலை உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மறைவு பிரபல திரைப்பட இயக்குநர் மிருணால் சென் கொல்கத்தாவில் இன்று காலமானார்

தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஒசூர் அத்திப்பள்ளியில் பாதுகாப்பு பணியில் ஆயிரம் தமிழக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

புத்தாண்டை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் கோவளம் கடல்பகுதியில் படகு சவாரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தோஷ் ஹதிமானி எச்சரித்துள்ளார்

இந்திய அணியின் பும்ரா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்